இந்த விண்கலத்தின் ஆர்பிட்டரில் இருந்து லேண்டர் விக்ரம் வெற்றிகரமாக பிரிந்து சென்றது இதுகுறித்து எமது சிறப்பு செய்தியாளர் தரும் விவரம்

இதன்மூலம் விக்ரம் என்று அழைக்கப்படும் லேண்டர் ஆர்பிட்டர் உடனான தனது தொட்டுள் கொடி உறவை துண்டித்துக்கொண்டு கதந்திரமாக இயங்க தொடங்கிவிட்டது

இந்த ரோவர் திரட்டும் தகவல்கள் லேண்டர் மூலம் தரைக்கட்டுப்பாட்டு மையத்திற்கு அனுப்பப்படும்

நிலவில் உள்ள கனிம வளங்கள் வேதிப்பொருட்கள் நீர் பனி தட்பவெப்பநிலை போன்றவற்றை பிரக்யான் ஆய்வு செய்து லேண்டர் மூலமாக பெங்களுருவுக்கு அருகே உள்ள இஸ்ரோவிள் ஆய்வு மையத்திற்கு அனுப்பிவைக்கும்

வரலாற்றை உருவாக்கும் நிலவுக்கான பயணத்தில் இந்தியா மேலும் ஒருபடி முன்னேறி இருப்பதாக அவர் இன்று ட்விட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்

தூய்மை இந்தியா இயக்கத்திற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்காவின் பில்கேட்ஸ் அறக்கட்டளை விருது வழங்கப்படுகிறது இம்மாத இறுதிவாரத்தில் மேற்கொள்ளும் அமெரிக்க பயனத்தின்போது இந்த விருதினை பிரதமர் பெற்றுக்கொள்வார் பிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் இன்று புததில்லியில் இதனை தெரிவித்தார் ஐஎன்எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரத்தின் சிபிஐ காவலை மேலும் ஒருநாள் நீட்டித்து தில்லி நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது இந்த வழக்கு தொடர்பாக அவர் சிபிஐ காவலில் வைத்து விசாரிக்கப்பட்டார் இந்த காவல் இன்றுடன் முடிவடைந்ததால் அவர் சிபிஐ நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டார்

முன்னதாக ஐஎன்எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் திரு சிதம்பரத்தை திகார் சிறைக்கு அனுப்பக்கூடாது என்றும் விசாரணை நீதிமன்றம் அவரது ஜாமீன் மனுவை நிராகரித்துவிட்டால் சிபிஐ காவலை வரும் வியாழக்கிழமை வரை நீட்டிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது

இவர்கள் இருவரையும் தங்களின் காவலில் வைத்து விசாரிக்க வேண்டியுள்ளது என்று சீபிஐ மற்றும் அமலாக்கத்துறை சார்பில் வாதிடப்பட்டது திரு சிதம்பரம் தரப்பில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன் ஜாமீன் கோரப்பட்டது

விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் பி எஸ் தனோவா மிக் இருபத்தொன்று ரக போர் விமானத்தில் வின் கமாண்டர் அபிநந்தன் வர்தமாவுடன் இன்று பயணம் செய்தார் முப்பது நிமிட நேரம் மேறகொள்ளப்பட்ட இந்த பயணத்தில் புகைப்படக்காரர்களும் தொலைக்காட்சி படப்பதிவு குழுவினரும் அனுமதிக்கப்பட்டனர் இந்த பயணம் குறித்து கருத்து தெரிவித்த ஏர் கீஃப் மார்ஷல் தளோவா அபிநந்தனுடன் பயணம் செய்தது தமக்கு பெருமிதமாக இருந்தது என்றார் இளம் விமானியாக விமானப்படையில் இருந்தபோது மிக் இருபத்தொன்று ரக போர் விமானத்தில் ஏர் மார்ஷலாக இருந்து ஒய்வுபெற்ற அபிநந்தனின் தந்தை சிம்மக்குட்டி வர்தமானுடன் தாம் பயணம் செய்ததை ஏர் சீஃப் மார்ஷல் நினைவுகூர்ந்தார்

அறிவு வளம் சிறந்த எதிர்காவம் ஆகியவற்றின் அடையாளமாக நம்பப்படும் கணேச பெருமானின் பிறந்தநாளே விநாயகர் சதர்த்தியாக கொண்டாடப்படுகிறது இவ்விழாவின் முதல்நாளான இன்று மக்கள் விநாயகர் சிலைகளை தங்கள் வீடுகளில் வைத்து அவங்கரித்து அவரது வருகையை கொண்டாடினார்கள் பத்து நாட்கள் விழா கொண்டாடுவதற்காக பொது இடங்களில் அலங்கரிக்கப்பட்ட பந்தல்களில் விநாயகர் சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன கற்பிக்கும் விநாயகர் நடனமாடும் விநாயகர் என்று பல்வேறு கோணங்களில் விநாயகர் சித்தரிக்கப்பட்டுள்ளார்

சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பிள்ளையார் கோவில் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் பஞ்சமுக ஹேரம்ப மகா கணபதி ஆலயம் சேலம் ராஜகணபதி திருக்கோயில் உட்பட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சதர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது பொருளாதார பிரச்சினைகளிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்ப முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் கைது ஜம்மு கஷ்மீரிருக்கான தனி அந்தஸ்து நீக்கம் போன்றவற்றை மத்தியில் உள்ள பிஜேபி அரசு கையில் எடுக்கிறது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டித் தலைவர் திரு கே எஸ் அழகிரி குற்றம் சாட்டியுள்ளார்

மாவட்டச் செய்திகள் ஜல்சக்தி திட்டத்தின்கீழ் விவசாயிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி வேளாண் அறிவியல் நிலையம் சார்பில் நாளை நாமக்கல்லில் நடைபெறுகிறது திருவாரூர் அருகே உள்ள ராபட்டிஸ்வரம் கிராமத்தில் குளம் தூர்வாரும் பணியின்போது இரண்டரை அடி உயரமுள்ள ஐம்பொன்னால் ஆன சோமஸ்கந்தர் அம்பாள் சிலைகள் கண்டெடுக்கப்பட்டன முதுமலை புலிகள் காப்பகத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது

இதனால் இந்த போட்டிகளில் இந்தியாவின் வெற்றிக்கனவு கலைந்தது பெர்லினில் நடைபெற்ற தடகளப் போட்டியில் இந்தியாவின் ஜின்ஸன் ஜான்சன் வெள்ளிப்பதக்கம் வென்று உலக சாம்பியன்ஷிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார்